இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்புகளைத் தொடர்ந்து பாதுகாப்பு நிலவரம் தற்போது மேம்பட்டு வருவதாக இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கே தெரிவித்துள்ளார்

இலங்கையில் கடந்த ஞாயிற்றுகிழமை நிகழ்ந்த தற்கொலைப் படைத் தாக்குலுக்குப் பின்னர் பாதுகாப்பு நிலவரம் மேம்பட்டு வருவதாக இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் இலங்கையில் செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்புகள் குறித்து கூடுதல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்புப் படையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் இன்று கொழும்பில் அகில இந்திய வானொலி நிருபருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார் தொடர் குண்டுவெடிப்புகள் குறித்து அன்றாடம் புதிய தடயங்கள் கிடைத்து வருவதாகவும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் வெளிநாட்டு தொடர்புகளை கண்டுபிடிப்பதில் வெளிநாட்டுப் புலனாய்வு அமைப்புகள் உதவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர் குண்டுவெடிப்புகள் குறித்து முன்கூட்டியே உளவுத் தகவல் கிடைத்திருந்த நிலையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் எதிர்காலத்தில் இத்தகைய தகவல்கள் மிகத் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக இலங்கை நாடாளுமன்றத்தில் எற்கனவே நிலுவையில் உள்ள மசோதா விரைந்து நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் இலங்கையில் சில அடிப்படைவாத சக்திகள் வன்முறையைப் பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள போதிலும் பெரும்பாலான முஸ்லிம்கள் இதை ஏற்பதில்லை என்று திரு ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார் தொடர் குண்டுவெடிப்பு காரணமாக இலங்கையில் சுற்றுலாத் துறை பாதிக்கப்பட்டு உள்ள போதிலும் இழப்புகள் பெரிய அளவில் இல்லை என்றும் வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குப் பின்னர் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் கூறினார்

ஐஎஸ் தீவிரவாதி அமைப்பில் சேர்வதற்காக இந்தியாவில் இருந்து வெளியேறிய சிலருடன் இவர்கள் மூவருக்கும் தொடர்பு இருக்கலாம் தெரிவித்துள்ளன

பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை மற்றும் மிரட்டலுக்கு ஆளாக்கப்பட்டது தொடர்பாக ஒரு தகவல் முதல் அறிக்கையும் அந்தப் பெண்ணின் சகோதரர் தாக்கப்பட்டது தொடர்பாக மற்றொரு முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்திலும் புதுவையிலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன

பாலசந்திரன் தெரிவித்துள்ளார்

ஃபானி புயல் தமிழக கடற்கரையைக் கடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் புயலால் நேரடி பாதிப்பு எதுவும் இராது என்றும் அவர் கூறினார் புயல் நெருங்கி வரும் வேளையில் வட தமிழக கடற்கரைப் பகுதியில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக திரு பாலசந்திரன் தெரிவித்தார்

ஏற்கனவே ஆழ்கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் தாசில்தார் உள்ளிட்டோர் நுழைந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியரை மாற்ற நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து புதிய ஆட்சியராக திரு நாகராஜன் இன்று பொறுப்பேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திற்கு தேவைப்பட்டால் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றார் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தல் பணிகளில் முழு கவனம் செலுத்தப்படும் என்றும் தேவைப்பட்டால் பறக்கும் படைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

ஒட்டபிடாரம் சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தலுக்கான திமுக பொறுப்பாளராக அக்கட்சியால் நியமிக்கப்பட்ட புதுவை தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவா இன்று ஒட்டபிடாரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி முன்னாள் தமிழக அமைச்சர் திரு கேஏ நேரு உள்ளிட்டவர்களை சந்தித்து தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் ஒட்டபிடாரத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதாக புதுவையில் திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வசந்தி ஸ்டான்லி மறைவிற்கு திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளில் திமுக வின் நிலைப்பாடுகளுக்காக நாடரளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் வசந்தி என்று இரங்கல் செய்தியில் அவர் கூறியுள்ளார் சிறிது காலமாக உடல்நலம் குன்றியிருந்த வசந்தி ஸ்டான்லி சென்னையில் நேற்றிரவு காலமானார்

முக ஸ்டாலின் இன்று கோமதியிடம் வழங்கினார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கோமதி தமது தாயாருடன் திரு

ஸ்டாலினை சந்தித்து காசோலையைப் பெற்றுக் கொண்டார் தன்னை விட வறுமையில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு அரசு உதவினாலே தனக்கு மகிழ்ச்சிதான் என்று கோமதி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

எலவனாசூர் கோட்டை போலீசார் ரோந்துப் பணியில் இருந்த போது குற்றவாளி போலீசாரிடம் சிக்கியதாக எமது விழுப்புரம் நிருபர் தெரிவிக்கிறார்